இன்றுடெல்லிமெட்ரோரயில்திட்டத்தின்மெஜண்டாபிரிவில் ஒட்டுனரேஇல்லாதநாட்டின்முதலாவதுரயிலைஅவர்கொடியசைத்துதொட க்கிவைத்தார் வாய்ப்புகளைசவாலாகமாற்றிக்கொண்டுநாட்டின்எதிர்காலதேவைகளுக்கு ஏற்பநகர்புறவசதிகளைமேம்படுத்தஅரசுஉறுதிபூண்டுள்ளதாகஅவர்தெரி வித்தார்

டெல்லிஏர்போர்ட்எக்ஸ்பிரஸ்பாதையில்ரூ பேஅட்டைகளைபயன்படுத்திபயணம்செய்வதற்கானதேசியபொதுபோக் குவரத்துஅட்டைதிட்டத்தையும்பிரதமர்இந்நிகழ்ச்சியின்போதுதொடக்கி வைத்தார் ஒரேநாடு ஒரேவரி ஒரேநாடு ஒரேரேஷன்அட்டைபோன்றதிட்டங்களின்வரிசையில்இந்தபொதுபோக்கு வரத்துஅட்டைதிட்டமும்சேர்ந்திருப்பதாகஅவர்தெரிவித்தார்

கிசான்ரயில்நகரும்குளிர்பதனகிடங்குபோன்றதுஎன்றும் விவசாயிகளுக்குஅதிகாரம்அளித்துவிவசாயிகளின்வருமானத்தைஉயர்த்து வதற்கானமிகப்பெரியநடவடிக்கையேகிசான்ரயில்திட்டம்என்றுஅவர்கூறி னார்

சுற்றுச்சூழல்பாதுகாப்புடன்கூடியநீடித்தவளர்ச்சியைஉறுதிப்படுத்துவதற் கானஇந்தியாவின்முயற்சிகளுக்குசர்வதேசஅங்கீகாரம்கிடைத்திருப்பது நாட்டிற்கேபெருமையானதருணம்என்றுமத்தியசுற்றுச்சூழல்துறைஅமைச்ச ர்திருபிரகாஷ்ஜவ்டேக்கர்கூறியுள்ளார்

இந்த நாள்ஒத்திகைமூலம்தடுப்பூசிதிட்டநிர்வாகிகளுக்குபல்வேறுநிலைகளில்நே ரடிஅனுபவம்கிடைக்கும்என்றும் இதனால்திட்டமிடலுக்கும் அமலாக்கத்திற்கும்இடையிலானதொடர்புகளைஇவர்கள்நன்குபுரிந்துகொ ள்ளஏதுவாகும்என்றும்மத்தியசுகாதாரஅமைச்சகம்தெரிவித்துள்ளது தடுப்பூசிஅமலுக்குவந்தபின்னரும்பொதுமக்கள்கொரோனாதொற்றைஅல ட்சியமாகஎடுத்துக்கொள்ளகூடாதுஎன்றும் கொரோனாதடுப்புவிதிமுறைகளைதொடர்ந்துபின்பற்றினால்தான்பாதுகா ப்பாகஇருக்கமுடியும்என்றும்மருத்துவவல்லுனர்கள்தெரிவித்துள்ளனர்

பிரதேசகாங்கிரஸ்அலுவலகத்தில்நடைபெற்றநிகழ்ச்சியில்பிரதேசகாங்கிர ஸ்தலைவர்ஏ

தொடர்ந்துபிரதேசகாங்கிரஸ்அலுவலகத்தில்இருந்துகடற்கரைவரைநடை பெற்றகாங்கிரஸ்பேரணியிலும்முதலமைச்சரும் தமிழகம்மற்றும்புதுச்சேரிக்கானஅகிலஇந்தியகாங்கிரஸ்கமிட்டிபொறுப் பாளர்திருசஞ்சய்தத்உள்ளிட்டவர்களும்கலந்துகொண்டனர்

எஸ்மணியன் திருஆர் பிஉதயகுமார் தலைமைசெயலர்திருசண்முகம்உள்ளிட்டோர்இந்நிகழ்ச்சியில்கலந்துகொ ன்டனர்

விவசாயமும் மீன்பிடிதொழிலும்புதியமாவட்டத்தின்முக்கியதொழில்களாகஅமைந்துள் ளன

ஆகியதேதிகளில் சிதம்பரம்நகரபகுதியில்உள்ளடாஸ்மாக்மதுக்கடைகளைமூடவும்உத்தரவி டப்பட்டுள்ளது அன்பழகன் புதுச்சேரியில்தனியார்பல்கலைகழகங்களைஅமைக்கஅனுமதி அளிக்கும்வகையில் மாநிலஅமைச்சரவையில்மேற்கொள்ளப்பட்டமுடிவிற்குதுணைநிலைஆளு நர்ஒப்புதல்அளித்திருப்பது துரதிருஷ்டவசமானதுஎன்றுபுதுச்சேரிகிழக்குமாநிலஅஇஅதிமுகசெயலரு ம் கட்சியின்சட்டமன்றகுழுத்தலைவருமானதிருஅன்பழகன்கூறியுள்ளார் இந்தமாணவர்விரோதமுடிவைதடுத்துநிறுத்துவதுகுறித்துஅஇஅதிமுகத லைமையிடம்அனுமதிபெற்றுபிரதமருக்கும் மத்தியசுகாதாரஅமைச்சருக்கும்கடிதம்எழுதப்படும்என்றுஅறிக்கைஒன்றில் அவர்தெரிவித்துள்ளார்

மீண்டும்தலைப்புச்செய்திகள் பிரதமர்திருநரேந்திரமோடிஇன்றுடெல்லிமெட்ரோரயில்திட்டத்தின்மெஜ ண்டாபிரிவில் ஒட்டுனரேஇல்லாத நாட்டின்முதலாவதுரயிலை கொடியசைத்துதொடக்கிவைத்தார்